விடுவிக்குமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது

இதனிடையே அபிநந்தனை நாளைக்குள் விடுவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார்

திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் பிடியில் உள்ள இந்திய விமானப்படை விங்க் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் நாளை விடுவிக்கப்படுவார் என்று அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் அறிவித்துள்ளார் இந்திய விமானப் படை விங்க் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான் வசமுள்ளதை அடுத்து அவரை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் சர்வதேச அளவில் இந்த சம்பவம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது சமூக வலைதளங்களில் இத்தொடர்பான செய்திகளும் புகைப்படங்களும் அதிகபட்சமாக பார்க்கப்பட்டது அவர் விரைவில் விடுதலையாக வேண்டும் என்ற விருப்பம் அனைத்துத் தரப்பிலும் மேலோங்கி இருந்து டிவிட்டரில் ஆஸ்டாக் தொடர்கள் உருவாகின இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அவர் விடுவிக்கப்படுவார் என்ற அறிவிப்பு வெளியானதை அடுத்து சமூக வலைதள ஆர்வலர்கள் நிம்மதி பெருமூச்சு ஏற்பட்டதாக தெரிவித்தனர் இந்திய விமாளப்படை விங்க் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானை தாமதமின்றி விடுவிக்குமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பிடியில் உள்ள இந்திய விமானப்படை விமானியை மனித நேயத்துடனும் எந்தவித காயமின்றியும் கவுரவமாகவும் நடத்த வேண்டும் என்று இந்தியா கூறியுள்ளது பாதுகாப்புப் படை வீரர் ஒருவரை தங்கள் வசம் வைத்துக் கொண்டு பேச்சு வார்த்தை நடத்த பாகிஸ்தான் நிர்பந்திக்க முடியாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது விங்க் கமாண்டர் அபிநந்தனுக்கு இந்திய தூதரக தொடர்பு குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் கூறியுள்ளன இந்தியாவுடன் பேச்சு நடத்த விரும்பினால் பயங்கரவாதத்தை எதிர்த்து பாகிஸ்தான் ஆதாரப்பூர்வ நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஜெய்ஸ் ஈ முகமது அமைப்பின் செயல்பாடுகள் குறித்த ஆதாரங்களை இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரிடம் வழங்கியுள்ளதாக வெளியுறவுத் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவை நிலைக்குலையச் செய்ய எதிரிநாடு மேற்கொள்ளும் முயற்சியை எதிர்கொள்ள இந்தியாவே ஒன்றுபட்டு நிற்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கில் எதிரிகள் தீவிரவாத தாக்குதல்களை நிகழ்த்தி வருவதாகவும் இதனை ஒற்றுமையுடன் எதிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூழியுள்ளார் பிஜேபி உறுப்பினர்களிடையே செயலி மூலம் பேசிய அவர் இந்தியா ஒற்றுமையுடன் செயல்படும் என்றும் ஒற்றுமையாக வளர்ச்சிக் கானும் என்றும் எதிர்ப்பு வரும் போது ஒன்றாக நிற்கும் என்றும் ஒன்றாகவே வெற்றி பெறும் என்றும் கூறினார் பாதுகாப்புப் படைகள் மீது நாடு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர்களது தியாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி நாடாளுமன்ற தொகுதிப் பொறுப்பாளர்களுடன் இன்று காணொலிக் காட்சி மூலம் உரையாடனார் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வீடுவீடாக சென்று ஒவ்வொரு திட்டத்தை குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்றார் என்னுடைய வாக்குச்சாவடி சிறந்த வாக்குச்சாவடி என்ற எண்ணத்தில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் அண்மையில் நடைபெற்ற கேந்திரா மகா கக்தி கேந்திரா பயிற்சியில் தெரிவிக்கப்படி வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து விளக்க வேண்டும் என்றார்

இந்த நிகழ்ச்சியை நமோ ஆப் என்ற செயலி முலமாகவும் இணைய தளத்தின் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வருகிறார் அங்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து தேசிய நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் புதிய பாம்பன் ரயில் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் பல்வேறு ரயில்வே திட்டங்களையும் பிரதமர் தொடங்கிவைக்கிறார் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் பங்கேற்கின்றனர் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மகுத் ஆசாரை சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் சேர்க்குமாறு ஐ

பாதுகாப்பு குழுவை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன ஐநா பாதுகாப்பு குழுவின் தலைமைப் பொறுப்பை நாளைய தினம் பிரான்ஸ் ஏற்றவுடன் மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் சேர்ப்பது குறித்து முன்மொழியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அசாருக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படுவதோடு உலகின் எந்த பகுதிக்கும் பயணம் செய்வது முற்றிலுமாக தடுக்கப்படும் எவ்வித ஆயுதத்தையும் அந்த பயங்கரவாதி வைத்திருப்பது முற்றிலுமாக தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவுக்கும் சிரோன்மணி அகாலிதள் தலைவர் திரு கக்பிர் சிங் பாதலுக்குமிடையே புதுதில்லியில் இன்று நளடபெற்ற பேச்சு வார்த்தைகளுக்கு பிறகு தொகுதி பங்கீட்டுக்காள செய்யப்பட்டது

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் இன்று குண்டுவீச்சு தாக்குதலை நடத்த முற்பட்டனர் இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிவடி கொடுத்துள்ளது

கடந்த மூன்று காவாண்டுகளில் பொதுத்துறை வங்கிகள் கணிசமான அளவில் வாராக்கடன்களை வசூல் செய்திருப்பதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

இரட்டை இலை சின்னத்தை அஇஅதிமுகவின் திரு ஓ பன்னீர் செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்தது சரியானது என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு டி டி வி தினகரன் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே அஇஅதிமுக சின்னமான இரட்டை இலை தங்களது தரப்பிற்கு கிடைத்திருப்பது தங்கள் தரப்பு உண்மையை உறுதி செய்துள்ளது என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவினாசியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் முன்னதாக அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கிவைத்தார் அறிவியல் தொழில்நுட்பம் புதிய படைப்புகள் ஆகியவற்றின் மூலம் தகவல் தொடர்புகளை வலிமைமிக்கத்தாக்க தேவையுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் அறிவியல் தொழில்நட்பத்தில் சிறந்து விளங்கியவர்களுக்கு சாந்தி ஸ்வருப் பட்நாகர் விருதுகளை பிரதமர் இன்று வழங்கினார் உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு நாடுமுழுவதம் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தலைசிறந்த படைப்பாளிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன